கோவிட் தொற்றுக்கு எதிராக பணியாற்றிவரும் மருத்துவர்கள் முன் கள பணியாளர்களின் சேவையை எண்ணி நாடு பெருமிதம் கொள்வதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

தாய் மொழியிலேயே கல்வி கற்பிக்கும் மருத்துவம் தொழில்நுட்ப கல்லூரிகளை அனைத்து மாநிலங்களிலும் உருவாக்குவதே மத்தியஅரசின் குறிக்கோள் என பிரதமர் திரு

அடுத்தவாரம் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு

சென்னை கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்தின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இந்தியா திணறுகிறது

மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கொரோனா காலத்திலும் சேவை மனப்பான்மையோடு பணியாற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் தாய் மொழியில் கல்வி கற்பிக்கும் மருத்துவக்கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரிகளை அனைத்து மாநிலங்களிலும் உருவாக்குவதே மத்தியஅரசின் முக்கிய நோக்கம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார்

சிங் நாட்டு மக்களுக்கு பயன்தரும்வகையில் மத்திய பட்ஜெட் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் திரு

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அதிக சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்காற்றிவரும்நிலையில் பட்ஜெட்டில் அவர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார்

பேருந்தின் புகைப்படத்துடன்கூடிய இணைய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் பயணிகள் பேருந்தின் தரத்தை அறிந்துகொண்டு தங்களது டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்துகொள்ள முடியும் மேலும் பயணிகள் புறப்படும் இடம் குறிப்பிட்ட தடத்தில் இயங்கும் பேருந்துகளின் விவரங்களை இணையதளம் வாயிலாக அறிந்துகொள்ளலாம்

தமிழக அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் கோவிட் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் போரூர் சந்திப்பில் பேசியஅவர் விரைவில் கோவிட் தொற்று இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவெடுக்கும் என்றார்

முன்னதாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மழை புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலனைக் கருத்தில்கொண்டு தமிழகஅரசு பயிர்க்கடனை ரத்து செய்ததாக எடுத்துரைத்தார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பள்ளிகள் திறப்பு தொடர்பான அனைத்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார்

சண்முகம் தமிழகத்தில் அனைத்து கிராமங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பான முறையில் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி

அன்பழகன் கடைகோடி தமிழகஅரசு தேவைகளை கண்டறிந்து பூர்த்திசெய்யும்வகையில் திட்டங்களை நிறைவேற்றிவருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைசச்ர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி டாக்டர் வே சரோஜா ஆகியோர் இன்று தொடங்கிவைத்தனர்

திருச்சி றீரங்கம் கோவில் ஆண்டாள் லெஷ்மி திருவானைக்கோவில் அகிலா உள்ளிட்ட யானைகள் இன்று காலை மேட்டுப்பாளையம் அனுப்பி வைக்கப்பட்டன முகாமிற்கு தேவையான முன்னேற்பாட்டுப் பணிகள் முழுவீச்சில் அங்கு நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்